பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்

நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் மறுத்துள்ளார்

தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவை இடைத் தேர்தலை நடத்தவும் தேர்தல் ஆணையம் தயாராக இருப்பதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ கூறியுள்ளார்

அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் சென்னை ஒப்பன் டென்னிஸ் இறுதிப் போட்டிகள் இன்று மாலை நடைபெற உள்ளது

இன்று பிற்பகல் கோவை வரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருப்பூர் அருகே பெருமாநல்லூர் செல்கிறார் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் திருப்பூரில் அதிநவீன ஈஎஸ்ஐ மருத்துவமனைக்கான கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் இதுதவிர சென்னையில் கட்டப்பட்டுள்ள ஈஎஸ்ஐ மருத்துவமனை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் தானியங்கி முனையத்தையும் காணொலி காட்சி மூலம் பிரதமர் திறந்து வைக்க உள்ளார்

சென்னை விமான நிலைய நவீனமயமாக்கல் மற்றும் திருச்சி விமான நிலைய ஒருங்கிணைந்த கட்டடத்திற்கான கட்டுமானப் பணிகளையும் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் இதன்பிறகு திருப்பூரில் நடைபெறும் பொதுக் கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொள்கிறார் முன்னதாக ஆந்திர மாநிலம் குண்டுர் செல்லும் பிரதமர் கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்தில் பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தின் புதிய முனையத்திற்கு அடிக்கல் நாட்டுவதுடன் ஒஎன்ஜிசி நிறுவனத்தின் கிருஷ்ணா கோதாவரி படுகையில் வசிஷ்டா திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் விசாகப்பட்டினம் பெட்ரோலிய சேமிப்பு திட்டத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் அதன்பிறகு தமிழக நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு கர்நாடக மாநிலம் ஹூப்ளி செல்லும் திரு நரேந்திர மோடி தார்வாட் ஐஐடி மற்றும் இந்திய தகவல் தொழில்நுட்பக் கழகத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார் அத்துடன் தார்வாட் நகர எரிவாயு திட்டப் பணிகளையும் அவர் நாட்டுக்கு அரப்பணிக்கிறார் அஸ்ஸாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் முறையான விசாரணை மற்றும் மாநில அரசுகளின் பரிந்துரைக்குப் பிறகே குடியுரிமை நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படும் என பிரதமர் உறுதியளித்துள்ளார் அஸ்ஸாம் மாநிலம் சங்ஸாரியில் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய அரசின் குடியுரிமை திருத்த மசோதா வடகிழக்கு மாநில மக்களின் நலனுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றார் அண்டை நாடுகளில் சிறுபான்மையினராக வசித்த மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலால் இடம் பெயர்ந்து வந்தவர்களுக்கு தஞ்சம் அளிக்கவும் தமது அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் அனைத்துத் துறைகளிலும் நாடு வளர்ச்சி பெற்றுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் கோவா மாநிலம் பனாஜியில் பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர் பிரதமரின் செயல்பாடுகளால் உலக அரங்கில் இந்தியாவின் மீதான நன்மதிப்பு அதிகரித்து வருகிறது என்றார் எனவே பிஜேபி தொண்டர்கள் பிரதமரின் சாதனைகளை மக்களிடம் எடுத்துரைத்து வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் கட்சியின் வெற்றிக்காக பாடுபடுமாறு கேட்டுக் கொண்டார் ரஃபேல் போர் விமான கொள்முதலில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதொடர்பான எதிர்க்கட்சிகளின் புதிய குற்றச்சாட்டுகளை மறுத்தார் பிரதமர் மீது நாட்டு மக்கள் முழு நம்பிக்கை வைத்திருப்பதாகக் கூறிய அவர் ரஃபேல் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்படும் குற்றச்சாட்டுகள் பிஜேபியின் தேர்தல் வெற்றி வாய்ப்புகளை எந்த வகையிலும் பாதிக்காது என்றும் தெரிவித்தார் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அதிநவீன சுகாதார வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் சண்டிகர் மருத்துவ பட்டமேற்படிப்பு நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார் மேலும் மாவட்ட மருத்துவமனைகளை மருத்துவக் கல்லூரிகளாக தரம் உயர்த்துவதன் மூலம் மருத்துவக் கல்வி கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் நாட்டு மக்களுக்கு வழங்கப்படும் சுகாதார சேவையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சிபிஎஸ்இ ப்ளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு விளாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதைத் தடுக்க இந்த ஆண்டு முதல் மூன்றடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன

இதன்படி சீருடை அணிந்து வரும் மாணவர்கள் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர் சீருடை அணியாதவர்கள் தேர்வு அறைக்குள் நுழைய முடியாது அத்துடன் தேர்வுக்கூட அனுமதி சீட்டில் மாணவர்கள் மற்றும் பள்ளி முதல்வர்கள் கையெழுத்துடன் இந்த ஆண்டு முதல் பெற்றோர்களின் கையெழுத்தும் இடம் பெற உள்ளது தேர்வு மையங்களுக்கு மாணவர்கள் முன்கூட்டியே வந்துவிட வேண்டும் பத்து மணிக்குப் பிறகு வரும் மாணவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இதுதவிர செல்போன் மணிபர்ஸ் ஸ்மார்ட் கைக்கடிகாரம் போன்றவை தேர்வு மையத்திற்குள் அமுதிக்கப்பட மாட்டாது எனவும் சிபிஎஸ்இ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுடன் காலியாக உள்ள சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத் தேர்தலையும் சேர்த்து நடத்த தேர்தல் ஆணையம் தயாராக இருப்பதாக தலைமத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் விவிபாட் எனப்படும் ஒப்புகைச் சீட்டு எந்திரங்கள் போதமான அளவில் உள்ளன என்றார் வாக்காளர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை ஒப்புகைச் சீட்டு எந்திரத்தில் ஏழு வினாடிகள் வரை பார்க்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் வாக்கு எண்ணிக்கையின் போது குளறுபடி ஏற்பட்டால் ஒப்புகைச் சீட்டு மூவம் ஒப்பிட்டுப் பார்த்துக் கொள்ள முடியும் என்றும் தலைமைத் தேர்தல் அதிகாரி தெரிவித்தார் தற்போது வெளியிடப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் இணையதளம் மூலம் தங்களது பெயர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் திரு சத்ய பிரதா சாஹூ கூறினார் சர்வதேச அளவில் கடந்த ஐந்தாண்டுகளில் காற்று மாசுபடும் அளவு எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் சுற்றுச்சூழல் கருத்தரங்கை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மாணவிகளின் இன்றியமையாத கடமை என்றார்

மனித இனத்த தவிர வேறு எந்த உயிரினத்தாலும் கற்றச்சூழலால் எந்த பாதிப்பும் இல்லை கற்றக்குழலை பாதகாப்புற்கு நாம் செப்ய வேண்டியது என்னவென்று பார்த்தால் அதில் குறைந்தபட்சம் ஆளுக்கு ஒரு மாம் நடுவது அடுத்த டியாக தண்ணீரை சிக்களமாகப் பயன்படுத்தவது இயற்கை விவசாய முறைகளை கையாளுதல் வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை அமைத்தல் போன்றவற்றை கொல்லாம் தவிர்க்க வேண்டியது என்று பார்த்தால் அத்தியாவசிய தேவை தவிர மற்ற நேரம் சோட்டார் வாகனங்களை பயன்படுத்தாமல் இருப்பது அதற்கு பதிலாக மிதிவண்டிகளை பயன்படுத்தினால் கற்றுக்குழலை பாதகாப்பதோடு உடல்நலம் நன்கு மேற்படும் வாய்ப்புள்ளது துய்மைப் பணிகள் தமிழகத்தில் முதன்மைப் பணியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பெரியமணலிப் பகுதியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறையின் சேலம் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் மற்றும் நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தூய்மை இந்தியா இயக்க சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதையொட்டி நடைபெற்ற பேரணியை தொடங்கி வைத்துப் பேசிய அமைச்சர் திரு தங்கமணி தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் வீட்டு வசதி திட்டங்களில் நவீன கழிப்பறைக் கட்டுவது கட்டாயமாக்கப்பட்டு அதற்கென தவா பன்னிரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாகக் கூறினார்

பள்ளி கல்லூரி மாணவர்கள் தூய்மையின் அவசியம் பற்றி அனைவரிடமும் எடுத்துக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் இருவரிச்செய்திகள் இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கு முன்பாக மாகாண கவுன்சில் தேர்தல்கள் நிச்சயம் நடத்தப்படும் என அதிபர் அந்நாட்டு திரு மைத்ரிபால சிறிசேனா உறுதியளித்துள்ளார் இந்திய பட்டுத் துணிவகைகளுக்கு வெளிநாட்டு சந்தை வாய்ப்பு கிடைக்கத் தேவையான உதவிகளை வெளியுறவுத்துறை வழங்கும் என அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் உறுதியளித்துள்ளார் மாநில அரசின் நாட்டுக்கோழி வழங்கும் திட்டம் கிராமப்புறப் பெண்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்த உதவும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் அரசால் நடைமுறைப்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் மக்களை முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதே அஇஅதிமுக அரசின் நோக்கம் என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

இறுதிப்போட்டி இன்று மாலை நான்கு மணியளவில் நடைபெற உள்ளது இந்தியா நியுசிவாந்து அணிகளுக்கிடையிவான மூன்றாவது மற்றும் கடைசி டுவெண்டி டுவெண்டி ஆடவர் மற்றும் மகளிர் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறுகின்றன இந்த இரண்டு போட்டிகளும் ஹாமில்டனில் நடைபெறவுள்ளன மகளிர் டுவெண்டி டுவெண்டி போட்டி இந்திய நேரப்படி காலை எட்டரை மணிக்கும் ஆடவர் போட்டி பகல் பன்னிரண்டரை மணிக்கும் தொடங்கும்